மோடி பொருளாதாரம் பாதுகாப்புசமூகம்கலாச்சாரம் போன்ற ஒவ்வொரு துறையிலும் இந்தியா உலக சக்தியாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார்

மும்பை ராஜ்பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேலிச் சித்திரக் கலைஞர் ஆர் கே லட்சுமண் பற்றிய நூல் ஒன்றை அவர் வெளியிட்டார்

அமைச்சரவை பிரதமரின் உஜ்வாலா திட்டத்திற்கான பயனாளிகள் பட்டியரல விரிவாக்கம் செய்யும் உத்தேசத்திற்கு பொருளாதார விவகாரங்கள் பற்றிய மத்திய அமைச்சரவைக் குழு ஒப்புதல் அளித்துள்ளது உஜ்வாலா திட்டத்தின் கீழ் அனைத்து ஏழை குடும்பங்களுக்கும் இலவச எல்பிஜி இணைப்பஸ வழங்கப்படும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திரபிரதான் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

பழங்குடி நாட்டில் பழங்குடியினர் அதிகம் உள்ள பகுதிகளில் ஒவ்வொரு வட்டத்திலும் தலா ஒரு ஏகலவ்யா மாதிரி உறைவிட பள்ளி அமைக்க பொருளாதார விவகாரங்கள் பற்றிய மத்திய அமைச்சரவைக் குழு கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்துள்ளது

சுரேஷ்பிரபு சிவில் விமான போக்குவரத்து துறையில் இந்தியா உலகிலேயே மிக வேகமாக வளர்ந்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சர் திரு சுரேஷ்பிரபு கூறி உள்ளார்

கட்டுமானம் வேளாண்மை மற்றும் இதர துறைகளில் துருக்கிய நிறுவனங்களுக்கு இந்தியாவில் முக்கிய வாய்ப்புகள் இருப்பதாக அமைச்சர் கூறினார் இருநாடுகளும் ஒருவருக்கொருவர் நன்மை புரிய முடியும் என்பதால் பரஸ்பர ஏற்றுமதி இறக்குமதிக்கு முக்கியத்துவம் அளித்தல் அவசியம் என்று அவர் மேலும் வலியுறுத்தினார் நாடாளுமன்றம் நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று ரபேல் ரக போர் விமான பேரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக நாள் முழுவதற்கும் ஒத்தி வைக்கப்பட்டன ரபேல் ரக போர் விமான பேரம் குறித்து கூட்டு நாடாளுமன்ற குழுவின் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் விலை விவரங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் மக்களவையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வலியுறுத்தினர் உச்சநீதிமன்றத்திலேயே பிரச்சனை முடிந்து விட்ட போதிலும் விரிவான விவாதங்களுக்கு அரசு தயாராகவே உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமார் கூறினார் அப்படியும் அவையில் கூச்சல் குழப்பம் நீடித்ததால் சபாநாயகர் திருமதி சுமித்ரா மகாஜன் அலுவல்களை நாளை வரை ஒத்தி வைத்தார் ரபேல் விவகாரத்தில் அரசு உச்சநீதிமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் தவறான தகவல்களை வெளியிட்டு இருப்பதாக மாநிலங்களவையில் காங்கிரஸ் குற்றம் சாட்டியது இதுதொடர்பாக உரிமை பிரச்சனை கொண்டு வர காங்கிரஸ் கொடுத்துள்ள நோட்டீஸ் தமது பரிசீலனையில் இருப்பதாக அவை தலைவர் திரு வெங்கையநாயுடு கூறினார் எல்லா பிரச்சனைகளையும் விவாதிக்க அரசு தயாராகவே இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் திரு விஜய் கோயல் கூறிய போதிலும் விவாதங்களில் இருந்து ஓடி ஒளியவே அரசு முயலுவதாக காங்கிரஸ் கூறியதால் உறுப்பினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அமளிக்கு இடையில் அலுவல்கள் நாள் முழுவதற்கும் ஒத்தி வைக்கப்பட்டன கூட்டம் இந்திய பல்கலைக்கழகங்கள் சங்கத்தின் தென்மண்டல துணை வேந்தர்கள் மாநாடு நாளையும் நாளை மறுநாளும் புதுவை பல்கலைக்கழகத்தில் நடைபெற உள்ளது உயர்கல்வியில் அறிவுசார் சமூகத்தை உருவாக்குவதற்கான தொழில்நுட்ப புதுமைகள் என்ற மையக் கருத்து அடிப்படையில் முக்கிய விவாதங்கள் இம்மாநாட்டில் இடம் பெற உள்ளன துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தலைமை விருந்தினராக துவக்க விழாவில் கலந்து கொள்கிறார்

மேலும் யுனிவர்சிட்டி நியுஸ் எனப்படும் உயர்நிலை கல்வி வார இதழையும் துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி நாளை வெளியிடுகிறார்

மறைமலை அடிகள் சாலை கடலூர் சாலை சந்திப்பில் உள்ள அன்னாரின் சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு வைத்திலிங்கம் அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம் திரு கந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் சிவா உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

புதுச்சேரி நல அமைச்சர் திரு

கந்தசாமி பேரவை துணை தலைவர் திரு சிவக்கொழுந்து இருவரும் ஆட்டோ ஓட்டுநர் பயிற்சி பெற்ற மகளிருக்கு ஓட்டுநர் உரிமங்களை வழங்கினர் நிகழ்ச்சியில் புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டு கழகத்தின் மேலாண் இயக்குனர் திருமதி

அனிதா பங்கேற்றார்

செய்தியாளர்களைச் சந்தித்த அவர் சட்டமன்ற இன்று உறுப்பினர்கள் நியமன விவகாரத்தில் புதுச்சேரி கூட்டணி அரசு ஆரம்பம் முதலே சரியாக செயல்படவில்லை என்றும் இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் மற்றும் திமுக சார்பிலேயே வழக்கு தொடுக்கப்பட்டதாகவும் அதன் விளைவாகவே இன்று வாக்குரிமையுடன் சட்டமன்ற உறுப்பினர்களின் நியமனத்தை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியதாகவும் கூறினார் நாட்டில் எங்கும் இல்லாத நிலையில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்குரிமை இருப்பது புதுச்சேரியில் மட்டுமே என்றும் அவர் சாடினார் ஒவ்வொரு முறையும் புதுச்சேரி அரசுக்கு பின்னடைவு வரும் போது முதலமைச்சர் இதுபோன்று அனைத்துக் கட்சிக் கூட்டத்தைக் கூட்டுவதாகவும் எந்த ஒரு விஷயத்திலும் முன்னதாகவே அவர் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களின் கருத்துக்களை அவர் கேட்பதில்லை என்றும் திரு அன்பழகன் குற்றம் சாட்டினார் சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை நிறைவேற்றப்பட்டும் அதை விடுவிக்க அனுமதி மறுக்கும் துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடிக்கு எதிராக இதுவரை அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்டி கருத்து கேட்காதது ஏன் என்றும் அவர் வினவினார் திமுக தலைவர் கருணாநிதிக்கு முன்பாகவே காலமான முன்னாள் முதலமைச்சர் ஜெயல்லிதாவிற்கு மரியாதை செலுத்தும் வகையில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சென்னையில் நடந்த மறைந்த திமுக தலைவர் சிலை திறப்பு விழாவில் தமிழகத்தில் அஇஅதிமுக அரசு மீது குற்றம் சொல்லப் புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமிக்கு எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை என்று திரு அன்பழகன் மேலும் குறிப்பிட்டார்